பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

மாநிலங்களில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

அதிகபட்சமாக முன்று லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக அத்துறை அமைச்ள் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

அம்மாநில நிதி அமைச்சர் திரு ஜெகதீஷ் தேவ்தா இன்று சமர்ப்பித்தார்

நீடிக்கப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா மகத்தாள வெற்றியை அடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடல்சார் இந்திய உச்சிமாநாட்டை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இந்தியாவின் வளர்ச்சிப்பாதையில் ஒரு பகுதியாக இருக்குமாறு உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தாா் கடல்சார் பொருளாதார சீர்திருத்தங்களை ஊக்கவிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசு முக்கியத்தவம் அளிப்பதாக பிரதம் குறிப்பிட்டாா் சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கு இந்த நடவடிக்கைகள் உதவும் என்றும் இந்த துறை சார்ந்த பலரையும் இந்த உச்சிமாநாடு ஒருங்கிணைக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார்

அதிக அளவு முதலீட்டை ஈா்ப்பதன் மூலம் கடல்சார்ந்த துறையை மேம்படுத்துவதற்கான முக்கிய பகுதிகளை கண்டறியும் வகையில் இந்த புத்தகம் அமைந்துள்ளது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த உச்சிமாநாட்டுக்கு துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது வரும் பத்து ஆண்டுகளுக்குள் இந்திய கடல்சார் துறையை உலக அளவில் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்த மாநாட்டில் வகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்று இந்திய கடல்சார் துறையில் தொழில் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கவுள்ளனர்

ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களின் ஒரு பகுதியாக மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

தேர்தலின்போது தபால் மூலம் வாக்களிப்பதற்கு மேலும் சில பிரிவினருக்கு வாய்ப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதன்படி வாக்குப்பதிவு நாளன்று பணியில் ஈடுபட்டிருக்கும் ரயில் ஓட்டுநா்கள் டிக்கெட் பரிசோதகா்கள் கா்டுகள் ரயில்வே பாதுகாப்புப் படையினா் அங்கீகிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் விமானம் மற்றும் கப்பல் ஊழியா்கள் தபால் வாக்கு அளிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மலுக்களை பெறுவது அவர்களிடம் நேர்காணல் நடத்துவது ஆகியவற்றிலும் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன குஜராத் மாநிலத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்னும் பணி இன்று காலை தொடங்கியது

இரண்டு இடங்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை

இந்த தேர்தலில் பிஜேபி ஊங்கிரஸ் இடைய பிரதான போட்டி உள்ளது

உள்நாட்டு விமான போக்குவரத்து வடந்த மே மாதம் மீன்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து நேற்று முன்தினம் ஒரே நாளில் பயணம் செய்தவர்களின் என்ணிக்கை அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது

இரண்டுமாத இடைவெளிக்குப் பின்னர் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி மே மாதத்திலிருந்து உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்பட்டன

இருப்பிலும் இந்த கட்டுப்பாடு சா்வதேச சரக்கு விமான போக்குவரத்து மற்றும் இந்த இயக்ககத்தால் சிறப்பு அனுமதி வழங்கப்படும் விமாளங்களுக்கு பொருந்தாது நிலைமைக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் தெரிவு செய்யப்பட்ட தடங்களில் சா்வதேச விமாளங்கள் அனுமதிக்கப்படும்

விவசாயி உற்பத்தியாளா் அமைப்புகளைச் சேர்ந்த தலைமை நிர்வாக அதிகாரிகள் இயக்குநர்கள் கனக்காளர்கள் ஆகியோருக்கான பயிற்சித் திட்டத்தை மத்திய வேளாண்துறை இனை அமச்சர்களான திரு புருஷோத்தம் ருப்பாலாவும் திரு கைலாஷ் சௌத்திரியும் தொடங்கி வைத்தனர் உத்திரபிரதேச தலைநகர் லக்னோவில் உள்ள ஊரக மேம்பாட்டுக்கான வங்கியாளர்கள் கல்விக்கழகம் குருகிராமில் உள்ள கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான தேசிய கல்விக்கழகம் ஆகியவற்றில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சியாளர்களினடயே பேசிய அனமச்சர் திரு ரூப்பாலா விளைநிலங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் விவசாயத்தை கூடுதல் லாபனரமாக மாற்றுவது விவசாயி உற்பத்தியாளர் அமைப்புகளின் நோக்கமாகும் என்றார் இத்தகைய அமைப்புகளை உருவாக்குவது ஒரு திட்டம் மட்டுமல்ல என்று குறிப்பிட்ட அமைச்சா் இது புதிய இந்தியாவில் வேளாண் துறைக்கு புதிய பரிமாணத்தை அளிப்பதாகும் என்றாா் மத்திய பிரதேசத்தில் உள்ள கண்ட்வா தொகுதியிலிருந்து பிஜேபி சாா்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நந்த்குமார் சிங் சௌஹான் நேற்று இரவு தில்லி மருத்துவமனை ஒன்றில் காலமானார்

திரு நந்த்குமார் சிங் செஹான் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அம்மாநில முதலமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹானும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் காகித பயன்பாடு இல்லாத முதலாவது நிதிநிலை அறிக்கையை அம்மாநில நிதி அமைச்சர் திரு ஜெகதீஷ் தேவ்தா இன்று சம்ப்பித்தார் இத்துடன் பட்ஜெட் தொடர்பான செயலி யும் தொடங்கப்பட்டது இந்த செயலி மூலம் மாநிலத்தின் பட்ஜெட் பற்றிய தகவல்களை மக்கள் தங்களின் செல்பேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் உத்திரபிரதேச மாநிலம் கான்பூர் டெஹாத் மாவட்டத்தின் போக்னிபூர் பகுதியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து குப்புற கவிழந்ததில் இந்த விபத்து நேரிட்டது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமளடந்தவர்கள் ஹமீர்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஆவர் கடந்த ஏழு வாரங்களில் முதல் முறையாக கடந்த வாரத்தில் உலக அளவில் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிவித்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் சம்பந்தப்பட்ட நாடுகள் இந்த நோய்க்கு எதிரான போராட்ட நடவடிக்கைகளில் தொய்வின்றி செயல்பட வேண்டுமென்று இந்நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதாநோம் கெப்ரியேசஸ் தெிவித்துள்ளா்